நரேந்திரமோடி டெல்லியில் இன்று வெளியிட்டார் மக்களவை தேர்தலில் திமுக இருபது தொகுதிகளில் போட்டியிடும் என்றும் கூட்டணி கட்சிகள் இருபது தொகுதிகளில் போட்டியிடுவார்கள் என்று திமுக தலைவர் திரு

ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ரபேல் போர் விமானம் ஒப்பந்தம் தொடர்பான ஆவணங்கள் காணாமல் போன சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதும் இந்த ஒப்பந்தம் தொடர்பாக பிரதமர் அலுவலகம் தனியே பேரத்தில் ஈடுபட்டது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் காங்கிரஸ் தலைவர் திரு

இது தொடர்பாக ஊடகங்கள் மிரட்டப்பட்ட நிலையில் ஊழலில் தொடர்புடையவர்கள் குறித்து விசாரிக்க எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் பெரும் தொழில்அதிபர்கள் லாபம் அடைவதற்காக பிரதமர் திரு நரேந்திரமோடி முறையற்ற தலையீட்டின் மூலம் பைபாஸ் சர்ஜரி செய்துள்ளார் என்றும் அவர் கூறினார் ராகுல்காந்தியின் இந்த கருத்திற்கு மத்திய அமைச்சர் திரு ரவி சங்கர் பிரசாத் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் ராகுல்காந்தி ரபேல் போர் விமானத்தின் போட்டியாளர்களின் கைகளில் சிக்கியுள்ளார் என்றும் அவருக்கு இந்திய விமானப்படையின் மீதும் நம்பிக்கையில்லை உச்சநீதிமன்றத்தின் மீதும் நம்பிக்கையில்லை தலைமை கணக்கு தணிக்கை கட்டுப்பாட்டு அலுவலர் மீதும் நம்பிக்கையில்லை என்றும் கூறினார்

ஜவுளித் துறைக்கு ஆதரவாக மத்திய மாநில அரசுகளால் விதிக்கப்படும் வரிகளைத் தள்ளுபடி செய்யும் திட்டத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது இதன்மூலம் ஆயத்த ஆடைகளை வரியில்லாமல் ஏற்றுமதி செய்வதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் இதன் காரணமாக ஜவுளித்துறைப் போட்டி சமாளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆயத்த ஆடைகளை வரியில்லாமல் ஏற்றுமதி செய்யும் வாய்ப்பால் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை துறையில் சமத்துவமான அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சி உறுதி செய்யப்படும் புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் பாதிக்கப்படும் பெண்களுக்கான ஒருங்கிணைந்த சேவை மைய கட்டுமான பணிகளை முதலமைச்சர் திரு நாராயணசாமி பேரவைத் தலைவர் திரு வைத்திலிங்கம் ஆகியோர் துவக்கி வைத்தனர்

எந்த வகையிலும் பாதிக்கப்பட்ட அனைத்துப் பெண்களும் இந்த மையத்தில் புகாரளித்து நிவாரணம் பெறலாம் மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் தேர்தல் பணிக்குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன முதலமைச்சர் திரு நாராயணசாமி மற்றும் அமைச்சர்கள் தலைமையில் ஆறு பணிக்குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொருவருக்கும் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு தேர்தல் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ளது மேலும் அமைச்சர்களின் தலைமையில் செயல்பட பணிக்குழு உறுப்பினர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர்

கந்தசாமி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு அன்பழகன் ஆகியோர் வழங்கினர்

இது தொடர்பாக கருணாநிதி என்பவர் தாக்கல் செய்த பொதுநல வழக்கு மனுவில் தமிழகத்தில் வறுமை கோட் டுக்கு கீழ் உள்ள ஏழைகளுக்கு ரூ

இதற்கான பயனாளர்களை கண்டறிவதற்காக ஏற்படுத்தப்பட்ட குழு தொடர்பான அரசாணையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது என்றும் இதனால் பயனாளர் வரம்பு மாறக்கூடும் என்றும் ஏழைகள் யாரென்று அடையாளம் காணும் வரை இந்த திட்டத்தை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திரு

நரேநதிர மோடிக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் பிரதமர் திரு

மீண்டும் தலைப்புச் செய்திகள் ரபேல் போர் விமானம் ஒப்பந்தம் தொடர்பான ஆவணங்கள் காணாமல் போன சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் திரு

நரேந்திரமோடி டெல்லியில் இன்று வெளியிட்டார் மக்களவை தேர்தலில் திமுக இருபது தொகுதிகளில் போட்டியிடும் என்றும் கூட்டணி கட்சிகள் இருபது தொகுதிகளில் போட்டியிடுவார்கள் என்று திமுக தலைவர் திரு

ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்